மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான எட்டாவது மற்றும் இறுதிகட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

மேற்கு வங்க சுட்டப்பேரவைக்கான எட்டாவது மற்றும் இறுதிகட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்தவுடன் இரவு ஏழரை மணிக்குப்பின்னர் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது நாடு முழுவதும் கோவிட் சிகிச்சைக்கு ஒரு வட்சம் திரவ ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவிகளை கொள்முதல் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி அனுமதி வழங்கியுள்ளார் பிரதமர் தலைமயில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜனை விரைந்து கொள்முதல் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஏதுவாக பிளம் கேர்ஸ் நிதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி அமைப்பும் இணைந்து உயர் அழுத்த ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளன

இணையதள கட்டமைப்புத் திறன் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து

தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தொடர்ந்து பதிவு செய்யலாம் என்றும் இதற்காக வலைதளம் மற்றும் செயலிகளின் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது எந்தவித தொழில்நுட்பக் கோளாறும் இல்லாமல் இணைய தளங்கள் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஏராளமானோர் பதிவு செய்ததால் கோ வின் வலைதளம் செயலிழந்துவிட்டதாக சில ஊடகங்களில் வந்த செய்தி தவறானது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது பதிவு செய்து கொண்டவர்களுக்கு வரும் சனிக்கிழமை முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜீவ்ரஞ்சன் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஜே கே திரிபாதி சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை நடத்தினார்

ஒரு கோடி டோஸுக்கும் கூடுதலான தடுப்பு மருந்துகள் மாநில மற்றும் யூளியள் பிரதேச அரசுகளின் கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிரான போரில் தடுப்பூசி முக்கியப் பங்கு வகிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக்கூட்டத்தில் விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பதௌரியா பங்கேற்றார் விமானப்படை மூலம் கொண்டு செல்லப்படும் ஆக்சிஜன் விநியோகத்தை மேலும் விரைவுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தினார்

இந்தப் பணிகளுக்கென சிறப்பு பிரிவு ஒன்றினை விமானப்படை ஏற்படுத்தியிருப்பதாக ஏர் சீப் மார்ஷல் பதௌரியா பிரதமரிடம் தெரிவித்தார்

ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு வாகனங்களை இடமாற்றம் செய்யும்போது அதளை மறு பதிவு செய்வதற்கான எளிமையாக்கப்பட்ட வரைவு விதிமுறைகளை மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தகவல் தொழில்நட்ப அடிப்படையில் வாகனப் பதிவில் காணப்படும் சிக்கல்களை களைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பணிமாற்றத்தின்போது தங்களது வாகனங்களை மறுபதிவு செய்ய வேண்டியுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது வாகன மறுபதிவின்போது பதிவு எண்ணில் புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது

உத்தரபிரதேச மாநிலத்தில் நான்காவது மற்றும் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

வாக்காளர்கள் முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இன்று மாலை மூன்றரை மணிக்கு தில்லியில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது அஹமதாபாத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை சந்திக்கிறது